நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்

என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி

மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பிரதமர் மத்திய அரசின் பல்வேறு சீர்திருத்தங்களின் அடிப்படையில் நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மீட்டெடுக்கப்படும் என்று பிரதமர் திரு

ஒருபுறம் மக்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டிய அதேவேளையில் மறுபுறம் பொருளாதாரத்தின் நிலைத்தன்மையை பராமரித்து வளர்ச்சியை முன்னெடுத்து செல்ல வேண்டியிருந்ததாகவும் அவர் எடுத்துரைத்தார்

உள்ளடக்கம் முதலீடு கட்டமைப்பு படைப்பாற்றல் திறன் போன்றவை பொருளாதார வளர்ச்சி மீட்சி பெறுவதற்கு தேவையான முக்கிய அம்சங்கள் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் சீர்திருத்தங்கள் என்பது நம்மை பொறுத்தவரை முறையான திட்டமிட்ட ஒருங்கிணைந்த இணைக்கப்பட்ட எதிர்கால செயல்திட்டம் என்று கூறிய அவர் துணிச்சலான முடிவுகளை எடுப்பதோடு அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதும் இதில் அடங்கும் என்றார்

எடப்பாடி கே

அரசு கூறும் அனைத்து அறிவுரைகளையும் பின்பற்றி சுகாதாரமாக தங்களை பராமரித்தால் கோவிட் தொற்றை நாம் எளிதில் வெற்றிகொள்ள முடியும் என்றார் ஆளுநர் சந்திப்பு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித்தை முதலமைச்சர் கமிழக திரு எடப்பாடி

கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் ஆளுநரிடம் விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

மேலும் தொழில்நிறுவனங்கள் அமைக்க விரும்புவோருக்கான விதிகள் வழிமுறைகள் ஆகியவை குறித்த தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் நீங்கள் என்ற புத்தகத்தையும் முதலமைச்சர் வெளியிட்டார் இந்நிகழ்வுகளில் மாநில அமைச்சர்கள் திரு

உதயகுமார் திரு

கருப்பணன் திரு சேவூர் எஸ்

விவசாயிகள் வேளாண் பொருட்களை விற்பனை செய்யும்போது அவர்களிடம் விற்பனை கட்டணம் வசூலிக்கப்படுவது தடுத்து நிறுத்த இந்த சட்டம் வகை செய்கிறது

இதுகுறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

நீலகிரி மழை இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் கூடலூர் தேவாலா கற்றுப்புற பகுதிகளில் கனமழை பெய்துவருகிறது